அஇஅதிமுகமாநிலங்களவைஉறுப்பினர் முகமது ஜான் இன்றுமாரடைப்பால் காலமானார்

செலுத்திக் கொள்ளலாம் என்றுகூறினார்

மாநிலஅரசுகளின் கோவிட் தொற்றுதடுப்பு நடவடிக்கைகள் குறித்துமத்தியஅரசுகண்காணித்துவருவதாகஅவர் தெரிவித்தார்

மாநிலத்திற்குஉள்ளேயும் வெளியேயும் தனிநபர்கள் சரக்குமற்றம் சென்றுவருவதற்கும் போக்குவரத்தைதடைசெய்யவேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது இதற்காகசிறப்பு அனுமதிசீட்டுகள் பெறவேண்டியகட்டாயமில்லைஎன்றும் கூறியுள்ளது தடைசெய்யப்பட்டபகுதிக்குவெளியேபல்வேறுநிகழ்வுகளுக்குதடைஏதும் இல்லைஎன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

உலகசுகாதாரஅமைப்பின் தலைமைவிஞ்ஞானிடாக்டர் சௌமியாசுவாமிநாதன் இந்தியமருத்துவ ஆராய்ச்சிகவுன்சிலின் விஞ்ஞானிடாக்டர் பிரதீப் கவுர் உலகசுகாதாரஅமைப்பைசேர்ந்தடாக்டர் கே

அருண்குமார் இந்தியமருத்துவகழகத்தின் தமிழ்நாடுபிரிவுத்தலைவர் தலைவர் டாக்டர் ராமகிருஷ்ணன் மாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைச்செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் மற்றும் உயரதிகாரிகள் காணொலிவாயிலாகநடைபெற்ற இந்தகூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழகசட்டப்பேரவைத் கேர்கலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளநிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

இத்தொடர்பாகதாக்கல் செய்யப்பட்டமனுக்களைவிசாரித்ததலைம்நீதிபதிதிரு சஞ்ஜீப் பாளர்ஜி மற்றும் நீதிபதிதிருசெந்தில்குமார் ராமமூர்த்திஆகியோர் கொண்டஅமர்வு இந்தஉத்தரவைபிறப்பித்ததுடன் வழக்கைமுடித்துவைத்தும் உத்தரவிட்டது

அஇஅதிமுகமாநிலங்களவைஉறுப்பினரும் தமிழ்நாடுவக்ஃபு வாரியதலைவருமானமுகமது ஜான் இன்றுமாலைமாரடைப்பால் காலமானார்

சொந்தஊரானராணிப்பேட்டையில் அவர் உயிரிழந்தார்

அவரதுமறைவுக்குஅஇஅதிமுகஒருங்கிணைப்பாளர் திருஓபன்னீர்செல்வம் மற்றும் இணைஒருங்கிணைப்பாளர் திருடப்பாடிபழனிசாமி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் திமுகதலைவர் திருமு க ஸ்டாலினும் முகமது ஜான் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார்

விருதுநகர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் ரேஷன் கடைகளில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டதேர்தல் அலுவலர் திருகண்ணன் தலைமையில் நடைபெற்றது நாகைமாவட்டம் செருதூர் மீனவர்கள் மீது இலங்கைகடற்படையினர் தாக்குதலில் நடத்தியதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைபெற்றுவருகின்றனர்